நரேந்திரமோடி அழைப்பு விடுத்துள்ளா்

வீடுகளில் மின்விளக்குகள் அணைக்கப்படும் போது மின்சாதனங்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என மாநில மின்துறை அமைச்சர் திரு

உணவு பொருட்களை பதுக்குபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு செல்லூர்

ராஜு தெரிவித்துள்ளார்

மஹாவீர் ஜெயந்தி நாளை கொண்டாடப்படுவதையொட்டி முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

மக்கள் சமூக இடைவெளியை பின்பற்றவும் விளக்கேற்றும் போது ஆல்கஹால் கலந்த கிருமிநாசினிகளை பயன்படுத்த வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த நிகழ்வின் போது தெருவிளக்குகள் மருத்துவமனைகள் காவல்நிலையங்கள் உள்ளிட்ட முக்கிய இடங்களில் விளக்குகளை அணைக்கத் தேவையில்லை என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது மேலும் மின்விசிறிகள் தொலைக்காட்சிப் பெட்டிகள் குளிர்சாதனப்பெட்டிகள் உள்ளிட்ட மின்சாதனைங்களை நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்றும் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது

சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர்

பீலா ராஜேஷ் தெரிவித்துள்ளார்

பழனிச்சாமி தெரிவித்துள்ளார்

லாவ் அகர்வால் தெரிவித்துள்ளார்

அன்பழகன் தெரிவித்துள்ளார்

ராஜு உணவுப்பொருட்களை பதுக்குபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு

மதுரை கல்லூரி மைதானத்தில் செயல்பட்டு வரும் தற்காலிக காய்கறி கடைகளுக்கு கிருமிநாசினி தெளிக்கும் பணிகளை இன்று ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திருப்பூர் மாவட்டம் மாவிடைப்பு புளிப்பட்டி மலை கிராமங்களுக்கு அவர்களது இருப்பிடங்களுக்கே சென்று கொரோனா நிவாரணத் தொகை மற்றும் அரிசி பருப்பு உள்ளிட்ட ரேசன் பொருட்களும் வழங்கப்பட்டதாக கூறினார் பொதுமக்கள் அனைவரும் சமூக விலகலை கடைபிடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்திய அவர் காய்கறி விற்பனையாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு முகக்கவசங்களை வழங்கினார் மஹாவீர் ஜெயந்தி நாடு முழுவதும் மஹாவீர் ஜெயந்தி நாளை கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் பகவான் மஹாவீரரின் போதனைகளான நன்னம்பிக்கை நல்லறிவு நன்னடத்தை ஆகியவற்றை பின்பற்றி அன்பு வழியில் அறநெறி சாா்ந்த வாழ்க்கையை அனைவரும் ஒற்றுமையுடன் வாழ வேண்டும் என வாழ்த்தியுள்ளார்

பிரவீன் பி நாயர் பேசுகையில்

காமராஜ் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து எமது செய்திப்பிரிவிடம் பேசிய அவர்

கொரோனா தொற்று முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள எச்

நோயாளிகள் அடுத்த இரண்டு மாதத்திற்கான மருந்துப் பொருட்களை ஏ

மெஹராஜ் தெரிவித்துள்ளார் திருச்சி மாவட்டத்தில் பொதுமக்களிடையே சமூக விலகலை வலியுறுத்தும் விதமாகவும் கொரோனா நோய் தொற்றை தடுக்கும் வகையிலும் இனி சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் இறைச்சி மீன் கடைகள் செயல்படாது என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

மஹாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு நாளை இறைச்சிக் கடைகள் மூடப்படுகின்றன

கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூா்பேட்டை சாலைகளில் கொரோனா வைரஸ் தொற்று குறித்த விழிப்புணர்வு வாசகங்களுடன் கூடிய ஓவியங்கள் வரையப்பட்டன

அவர்களது அத்தியாவசியத் தேவைகளை அரசு நிர்வாகம் வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்